எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது

தெற்கு தில்லியில் கட்டடம் மறுசீரமைப்பு பணிகளுக்காக மரங்களை வெட்டுவதற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் இடைக்கால தடை விதித்துள்ளது

நாட்டின் உற்பத்தி துறை வளர்ச்சி கடந்த ஆறு மாதங்களில் ஜுன் மாதத்தில் அதிக அளவுக்கு அதிகரித்துள்ளது

அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் நடவடிக்கைக்கு பதிவடி தரும் வகையில் அந்நாட்டின் பொருட்களுக்கு இறக்குமதி வரியை அதிகரிக்க உள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் இஸ்லாமியர்களிடையே பின்பற்றப்படும் நிக்கா ஹலாலா மற்றும் பலதார மணம் நடைமுறையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா முன்னிலையில் இன்று ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு வி சேகர் திரு அஸ்வினி உபாத்யாயா ஆகியோரின் கோரிக்கையை ஏற்று நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த வழக்கில் தனது தரப்பு வாதங்களை முன்வைக்க மத்திய அரசின் கூடுதல் கொலிசிஸ்டர் ஜெனரால் திரு துஷார் மேதாவுக்கு நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளது

சர்வதேச அளவில் அமைதி மற்றும் நிலைத்தன்மை ஏற்படுத்துவதில் இந்தியா முக்கிய பங்காற்றும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

இக்கூட்டத்தில் வெளியவுத் துறை இணை அமைச்சர்கள் திரு வி கே சிங் திரு எம் ஜே அக்பர் உட்பட மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் மென்பொருள் பயிற்சி வழங்கும் மையத்தை மத்திய தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இன்று தொடங்கி வைத்தார் மென்பொருள் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பயிற்சிகளை வழங்கி தனியார் துறை வேலை பெறுவதற்கு உதவிடும் வகையில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கான இங்கிலாந்து இணை இயக்குநராக பணியாற்றி வந்த திரு திளேஷ் பட்நாயக் வழக்கமான நிர்வாக பணிகளுக்காக புதுதில்வி வெளியறவுத் துறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக ஊடகங்களில் வெளியாள தகவல்களை முற்றிலுமாக மறுத்துள்ள வெளியுறவுத் துறை இந்த நடவடிக்கை முழுக்க முழுக்க வழக்கமான ஒன்றே என்று தெரிவித்துள்ளது

இதுதொடர்பாள வழக்கை விசாரித்த பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் நீதிபதி திரு ஜாவத் ரஹீம் இதுதொடர்பாக விளக்கம் அளிக்க மத்திய நகர்ப்புற மற்றும் வீட்டுத்துறை வசதிக்கும் மாககட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் உத்தரவிட்டுள்ளார்

காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முதல் கூட்டம் அதன் தலைவர் திரு மசூத் உசைன் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பருவமழையின் அளவு அணைகளின் நீர் இருப்பு உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார்

ஆணையத்திள் உத்தரவுகளை சம்பந்தப்பட்ட அனைத்து மாநிலங்களும் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பல ஆண்டுகளாக பிரச்சினையில் இருந்து வந்த காவிரி விவகாரத்தில் இன்று அதன் ஆணையத்தின் கூட்டம் நடைபெற்று உள்ளது வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு என்றும் அவர் கூறினார்

சட்டப்பேரவையில் இத்தகவலை தெரிவித்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையக்கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார்

நடப்பு ஆண்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஜூன் மாதத்தில் இந்தியாவின் உற்பத்தி வளர்ச்சி அதிகரித்துள்ளது

உற்பத்தி ஆகும் பொருட்கள் விகிதம் மற்றும் புதிய கொள்முதல் அதிகரித்துள்ளதால் இந்த வளர்ச்சி காணப்படுகிறது நாட்டின் ஏழை எளிய மற்றும் நலிந்த பிரிவு மக்களின் முன்னேற்றத்திற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திரு ராமதாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார்

வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும் அவர் கூறினார் முன்னதாக நலிந்த பிரிவு மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து அமைச்சர் பல்வேறு மாநிலங்களின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

மத்திய பிரதேசத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு இலவச உயர் கல்வி வழங்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் பொது நல திட்டம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தின்படி நடப்பு ஆண்டில் அம்மாநிலத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளிலும் அமைப்புச் சாரா தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு இலவச உயர்கல்வி வழங்கப்படும் அம்மாநிலத்தின் தொழிவாளர் நலத்துறையிடமிருந்து அமைப்புச் சாராதா தொழிவாளர் என்ற சான்றிதழ் பெற்றவர்களின் குழந்தைகளுக்கு இத்திட்டத்தின் மூலம் இலவச கல்வி வழங்கப்படும்

சுமீபத்தில் எஃகு மற்றும் அலுமினிய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை அமெரிக்கா அதினித்தது இதற்கு பதிவடி தரும் வகையில் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆடைகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் வாகனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியமம் கூடுதல் வரிகளை விதித்தது இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பொருட்களுக்கு வரியை அதிகரிக்க திரு டிரம்ப் உத்தேசித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொலை வழக்கில் குற்றம் காட்டப்பட்டுள்ள பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் திருமதி கவித்தா ஜியாவுக்கு ஜாமீன் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது

இந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது

சர்வதேச கிரிக்கெட் சங்கத்தின் சாதனையாளர்கள் பிரிவில் இந்திய அணியின் முன்னாள் கேட்டன் ராகுல் டிராவிட் ஆஸ்திரேலியாவின் ரிக்கி பாண்டிங் ஆகியோர் இணைக்கப்பட்டுள்ளனர் டுப்ளிங்கில் நேற்று நடைபெற்ற வண்ணமயமான நிகழ்ச்சியில் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் சாதனை புரிந்தததிற்காக கிரிக்கெட் ஆல் ஆப் பேம் என்று அழைக்கப்படும் சாதனையாளர் பட்டம் இங்கிலாந்து மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை கிளார்ட் டிரெயிலருக்கு வழங்கப்பட்டது